தீபாவளி திருநாளை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எதிர்காலத் தேவைகளுக்கு ஏற்றதாகத் தரம் உயர்த்தப்பட்டுள்ள ஜெய்ப்பூர் தேசிய ஆயுர்வேதக் கழகத்தையும் ஜாம்நகர் ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தையும் இன்று காணொளி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்துப் பேசிய அவர் இந்தியாவின் பாரம்பரிய ஞானம் தற்போது இதர நாடுகளையும் செழிப்பூட்டி வருவதும் உலக அளவிலான பாரம்பரிய மருத்துவ மையம் ஒன்றை அமைக்க இந்தியா தேர்ந்தெடுப்பட்டு இருப்பதும் பெருமைக்குரியது என்றார் இன்றைய நிலையில் ஆயுர்வேதம் வெறும் மாற்று மருத்துவம் அல்ல என்றும் நாட்டின் சுகாதாரத் கொள்கையில் முக்கிய அடிப்படையாகவே ஆயுர்வேதம் திகழ்வதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார் சாத்திர நூல்களிலும் வீட்டு அளவிலான கை வைத்தியத்திலும் அடங்கியுள்ள ஆயுர்வேத ஞானத்தை வெளியே எடுத்து நவீனத் தேவைகளுக்கு ஏற்றதாக மேம்படுத்துதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஆயுர்வேத ரசாயனம் ஆயுர்வேத பௌதீகம் போன்ற புதிய பாடங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து யுஜிசி ஆராய வேண்டும் என்றும் கொரோனா காலத்தில் ஆயுர்வேத மருந்துகளுக்கான வரவேற்பு உலக அளவில் அதிகரித்து இருப்பதை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சிறு தானிய சாகுபடி மற்றும் இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபடுவதை மத்திய வேளாண் அமைச்சகம் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நாட்டில் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு உகந்த சூழல் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த ழுடியும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதநோம் கேப்ரியேசுஸ் வீடியோ மூலம் இந்நிகழ்ச்சியில் வழங்கிய செய்தியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலும் ஆதாரங்களின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவத்தை ஊக்குவிப்பதிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி காட்டிவரும் உறுதிப்பாட்டைப் பாராட்டினார்

உலகிலேயே உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

காரைக்காலில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்

புதுச்சேரிக்கான கொரோனா அவர் தகவல் இணையதளத்தில் ஜிப்மர் தரவுகளும் சேர்க்கப்படும் என்றும் தனியார் மருத்துவமனைகளும் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த இணையதளத்தின் செயல்பாடுகள் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நிர்வாகத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் அனுபவங்களையும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மூலம் சேகரித்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவாமல் தடுக்க அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் மக்கள் ஒத்துழைப்பும் அவசியம் என்று புதுச்சேரி வளர்ச்சித் துறை ஆணையர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தீப ஒளித் திருநாளாம் தீபாவளி பண்டிகை தீமையின் மீது நன்மை வெற்றி கொண்டதை குறிக்கக் கூடிய திருநாள் என்றும் நற்காரியங்கள் புரிவதன் மூலம் நம் வாழ்வில் ஒளியேற்றிக் கொள்வதே தீபாவளி கொண்டாடுவதன் உட்பொருள் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பு விதிமுறைகளைத் தொடர்ந்து கடைபிடித்து கொரோனாவை பரப்பாத பாதுகாப்பான பசுமை தீபாவளியாக இவ்வாண்டு தீபாவளியைக் கொண்டாடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு

வாழ்த்துச்செய்தியில் அனைத்து மக்களும் தீபாவளியை பகை மறந்தும் கருத்து வேறுபாடுகளைக் கடந்தும் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார் காற்று மாசு மற்றும் ஒலி மாசு இல்லாத தீபாவளியாகவும் மீண்டும் கொரோனாவைப் பரப்பாத தீபாவளியாகவும் இத்திருநாள் அமையட்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நேர பிறந்த நாள் நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடவுளின் பரிசான குழந்தைகளின் கையில்தான் நாட்டின் எதிர்காலமே இருப்பதால் குழந்தைகளை குடிமக்களாக உருவாக்குதல் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை உலகத்தில் இருந்தே ஒழிக்க அனைவரும் உறுதியேற்போமாக என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார்

கொரோனா காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஜிப்மர் மற்றும் எய்ம்ஸ் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கும் உத்தேசத்தை அங்கீகரிக்கக் கோரி மத்திய சுகாதார அமைச்சர் நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தாம் அறிவதாகவும் திரு வைத்திலிங்கம் குறிப்பிட்டுள்ளார்

தீபாவளி திருநாளை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்